இனி விரிவான செய்திகள் வேளை வாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் தொழில்முனைவோர் திறனை மேம்படுத்துவது ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய நிதி நிலை அறிக்கையில் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து காணொலி வாயிலாக உரையாற்றி பிரதமர் கல்வி வளர்ச்சிக்காக கடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கனதாரத்திற்கு அடுத்தப் படியாக கல்வி திறன் மேம்பாடு ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த இளைய சமுதாயத்தினர் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இளைஞர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கிலேயே புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் மாநில மொழிகளில் கல்வி பயில்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்கு மாநில மொழிகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு வல்லுநர்கள் முழு முயற்சியுடன் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் அறிவாற்றலையும் ஆராய்ச்சிகளையும் ஒரு எல்லைக்குள் வரையறுப்பது நாட்டிற்கு செய்யப்படும் அநீதி என்று கூறிய பிரதமர் இதனை கருத்தி கொண்டே வேளன்மை விண்வெளித்துறை அனுசக்தி மற்றும் பாதகாப்பு ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை புதிய கல்விக் கொள்கை மூலம் தாராளமாக வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் ஹைட்ரஜனை வாகன எரிபொருளாக சரக்கு போக்குவரத்திற்கு பயன்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் எதிர்காலத்தில் கற்றுக்குழலை பாதுஙாக்க பசுமை எரிசக்தியே ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன் பயன்பாட்டு இயக்கம் நாட்டின் சுயசார்பு கொள்கைக்கு வலுசேர்க்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் வெளியுறவுத் துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஒரு நாள் அரசு முறை பயணமாக நாளை பங்களாதேஷ் செல்கிறார் இம்மாத இறுதியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா ஆகியோர் கலந்து கொள்ளும் உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து பங்களாதேஷ் வெளியுறவுத் துறை அமச்சர் அப்துல் மோமன் உள்ளிட்ட தலைவர்களுடன் நாளை டாக்காவில் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா

முதல் முறையாக இந்திய விமானப்படையின் சீனுக் ஹெலினாப்டர் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

மீட்கப்பட்டவர்களில் பெரும்பாவானோர்கள் மானவர்கள் மற்றும் சிகிச்சைக்காக சென்ற மக்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

தடுப்பு மருந்து செலுத்தும் பணியிளை விரைவுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு இது பொருந்தும் என்றும் அவர் தெளிவுப்படுத்தினார் நேரக்கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதன் காரணமாக தடுப்பு மருந்து எளிதாக பெறமுடியும் என்றும் அமைச்சர் கூறினார்

ஒமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இக்குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மைச்செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சென்னையில் சில இடங்களில் இந்த நோய் தொற்று பரவல் சுற்று அதிகரித்து வருவதாக கூறினார் முகக்கவசம் உள்ளிட்ட அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

டெல்லியில் உள்ள ரானுவ மருத்துவமனைக்கு நேரில் சென்று தடுப்பூசி எடுத்துக் கொண்டார் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் அந்தந்த தொகுதிகளில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலம் வாக்களிக்க தனி வாக்குக்சாவடி அமைக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு வரும் எட்டாம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மலு இன்று தலைமை நீதிபதி திரு சஞ்ஜீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோரைக் கொண்ட அமா்வு முன் விசாரணைக்கு வந்தபோது மனு தொடா்பாக விளக்கம் அளிக்க அவனசம் வழங்க வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனை ஏற்றுக் கொண்ட நீதபதிகள் வரும் எட்டாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டுமென்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டனர்

நாகாலாந்து மாநில அரசு முதல் முறையாக நாட்டில் உள்ள பிற பகுதிகளுக்கு சரக்கு விமான சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது

நாகாலாந்து தோட்டக்கலைத் துறை இந்திய விமான ஆணையம் ஏர் இண்டியா இண்டிகோ ஆகியவை இணைந்து இந்த சரக்கு விமான சேவையை தொடங்கி உள்ளன

உலகவன உயிரினங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் வன பாதுகாப்புக்காக பணியாற்றி வரும் அனைவருக்கும் தமது வணக்கங்களை தெிவித்தக் கொள்வதாகக் கூறியுள்ளார்

மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் விடுத்துள்ள செய்தியில் வனவிலங்குகளை பாதுகாப்பதில் இந்தியா சிறந்து விளங்குவதாகக் குறிப்பிட்டுள்ளார்

அழிந்து வரும் சிறுத்தை இனங்களை பாதுகாக்க மத்திய அரசு புதிய திட்டம் வகுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

தோஹாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டிக்காள தகுதி போட்டியின் இறுதிச்சுற்றுக்கு இந்தியாவின் மணிக்காபத்ரா ஸ்ரீஜா ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் கே எல் ராகுல் இரண்டாவது இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறார் அர்ஜென்டனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் னலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளார்